ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இன்றுமுதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன

இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

ஒற்றுமைக்கான உறுதிமொழியையும் பிரதமர் செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம்நாட்டின் அடையாளம் என்றும் அதுவே நமக்கு பெருமை என்றும் குறிப்பிட்டார் நமது நாட்டுக்கு எதிரான போரில் வெற்றி பெறாதவர்கள் நமது ஒற்றுமையைக் குலைக்க முயற்சிப்பதாக அவர் தெரிவித்தார் இதிலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று பிரதமர் கூழினார் சர்தார் வல்வபாய் பட்டேலின் கொள்கைகளை பின்பற்றி உணர்ச்சிபூர்வமான பொருளாதார மற்றும் சுட்ட ரீதியிலான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த சுட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் வடகிழக்கு மாநிலங்களில் பிரிவினைவாதத்திற்கு குரல் கொடுத்தவர்கள் தற்போது ஒருங்கிணைந்து செயல்படுபவதற்கு ஏதுவாக அவர்கள் எதிர்கொண்டிருந்த பிரச்னைகளுக்கு தீர்வு காணப்பட உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீர் விவகாரத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை எல்லையையை மட்டும் சார்ந்தது அல்ல என்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலானது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புப் படையினர் மற்றும் குஜாத் காவல் படையினர் பங்கேற்ற ஒற்றுமைக்கான பேரணியையும் பிரதமர் பார்வையிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லியில் ஒற்றமைக்கான ஒட்டத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜம்மு கஷ்மீருக்கு வழங்கி வந்த சிறப்பு அந்தஸ்துக்கான சட்டம் ரத்து செய்யப்பட்டது அங்கு கற்றுவா மேம்பாட்டுக்கான தொடக்கமாக அமைந்துள்ளது என்று கூறினார் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் அதிக முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் ஒற்றுமைக்காக வல்லபாய் பட்டேல் ஆற்றிய பணியையும் திரு அமித் ஷா எடுத்துரைத்தார் இந்த ஒற்றுமைக்கான ஒட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர் முன்னதாக புதுதில்லியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ஹர்தீப்சிங் பூரி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

தமிழகத்திலும் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினம் தேசிய ஒற்றுமை தினமாக இன்று கொண்டாடப்பட்டது ஆளுநர் மாளிகையில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த அன்னாரது படத்திற்கு திருவுருவப் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அரசு அலுவலகங்களில் ஒற்றுமைக்கான உறுதிமொழியும் ஏற்றுக் கொள்ளப்பட்டது சென்னை அகில இந்திய வானொவி நிலையத்திலும் ஒற்றுமைக்கான உறுதிமொழியை ஊழியர்கள் ஏற்றுக் கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதுரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் மாணவர்கள் பங்கேற்ற ஒற்றுமை ஒட்டமும் நடைபெற்றது

பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திராகாந்திக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள அவரது நினைவிடமான சக்தி ஸ்தல்லில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர் இந்திரா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இன்று முதல் செயவ்பாட்டுக்கு வந்துள்ளன ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தை இரண்டாகப் பிரித்து மத்திய அரக மேற்கொண்ட நடவடிக்கை நேற்று நள்ளிரவு முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது

லடாக் துணைநிலை ஆளுநராக திரு ஆர் கே மாத்தூர் இன்று பதவியேற்றுக் கொண்டார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார்

ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் வடதமிழகத்தில் ஈரோடு தர்மடரி கிரவந்ளகிரி சேலம் நாமக்கல் திருப்பூர் மற்றம் மேற்கு தொடர்க்சி மலையை ஷட்டியுள்ள நீலகரி கோவை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

தற்போதைய நிலவரப்படி வரும் நவம்பர் மாதம் நான்காம் தேகி குற்நக காம்றமுத்த தாம்வுப்பகுதியானது வடக்கு அந்தமான் வடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் உருவாகக் கூடும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக் கூடும் எனவே மிடீனவர்கள் வடக்கு அற்தமான மற்றும் மத்திய கிழக்கு வங்கக் கடற்பகுதிகளுக்கு நூன்கு ஜந்து ஆகிய தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்குப் பருவமழை காரணமாக மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளுக்கு பொது மக்கள் செல்ல வேண்டாம் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

நீர் தேங்கியருக்கிற பகுதிகளிலே அதன் அழம் என்ன அதன் நிலை என்ன அதில் பள்ளம் எதாவது எற்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் கண்டறிவது என்பது கடினம் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்படாத மருத்துவர் சங்கங்கள் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று சேலம் மாவட்டம் ஒமலூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் சங்கத்தின் சார்பாக தேர்தல் நடைபெற்று முடிந்து வெற்றி பெற்றவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் என்று அவர்களே அறிவித்துள்ளனர் அவர்களை அழைத்தகானே பேச முடியும் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அவர்களை அழைத்து பேச்க வார்த்தை நடத்தியிருக்கிறோம் அவர்களும் இந்தப் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அரசை நம்புகின்றோம் நாங்கள் வைத்த கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்கும் என்று கூறியதை நாங்கள் நம்புகிறோம் அரகம் செய்வதாக மக்கள் நல்வாழ்வுத்தறை அமைச்சர் கறியிருந்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பவர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி இன்று ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது